மேகதாது அணை பிரச்னை குறித்து விவாதிக்க தமிழக சட்டப்பேரவையின் சிறப்புகூட்டம் நாளைமாலை கூடுகிறது

சட்டப்பேரவை மேகதாது அணை பிரச்னை குறித்து விவாதிக்க தமிழக சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டம் நாளைமாலை கூடுகிறது

இதனிடையே இப்பிரச்னை குறித்து அஇஅதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி சென்னையில் இன்றுமாலை முக்கிய பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார்

இந்நிலையில் சிறப்பு சட்டப்பேரவை கூட்டம் நடத்தப்படுவதை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வரவேற்றிருக்கிறார் சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தில் அரசின் சார்பில் வைக்கப்படும் தீர்மானங்களை பொறுத்து திமுக வின் கருத்துக்கள் முன்வைக்கப்படும் என்றார்

டெல்டா பகுதி மக்கள் நாட்டிற்கே உணவு அளிக்கும் நிலையில் அவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் எந்த சூழலில் தேர்தல் வந்தாலும் அதனை எதிர்கொள்ள திமுக தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார் மேகதாது நாராயணசாமி இதனிடையே மேகதாதுவில் காநாடகம் அணைகட்ட மத்தியஅரசு அனுமதி அளித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் மனுதாக்கல் செய்யப்படும் என்று புதுவை முதலமைச்சர் திரு நாராயணசாமி தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்தியஅரசு முதல்கட்ட அனுமதி வழங்கியிருப்பது கண்டனத்திற்குரியது என்றும் இந்த அனுமதி உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிரானது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார்

இதையொட்டி முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் சென்னை மெரீனா கடற்கரையில் அமைந்துள்ள அன்னாரது நினைவிடத்தில் மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள்

குழந்தைகளை தவிர்க்கமுடியாத காரணங்களால் விடுதிகளில் தங்கவைக்கும் பெற்றோர்களின் கோரிக்கையை ஏற்று இந்நடவடிக்கை என்றார் பள்ளிகளோடு இணைந்துள்ள தங்கும் விடுதிகளில் உள்ள குழந்தைகளுக்கும் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக எடுத்துரைத்த அமைச்சர் இந்த வழிமுறைகளின் மூலம் தங்கும் விடுதிகளில் காலமுறை ஆய்வுகள் கட்டாயமாக்கப்படும் என்றார் இதுகுறித்து அனைத்து மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் அறிவிக்கைகள் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் குழந்தை பாதுகாப்பு நிறுவனங்களின் பதிவு உறுதிசெய்யப்பட வேண்டும் என் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது

பிரதமர் திரு நரேந்திரமோடி ராஜஸ்தான் மாநிலம் பாலி மாவட்டம் சுமர்பூரில் இன்று தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பிஜேபி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டினார்

காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு அசோக் கெலாட் திரு சச்சின் பைலட் உள்ளிட்டோர் பல்வேறு பகுதிகளில் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்குகளை சேகரித்து வருகின்றனர் காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு ராகுல்காந்தி தெலங்கானா கொடாடியில் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார்

மண் மாசுவை தடுப்பதற்கான வழிமுறைகள் என்பதே இந்தாண்டின் கருப்பொருளாகும் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு விடுத்துள்ள செய்தியில் இந்நாளில் மண்ணின் தூய்மையை பாதுகாக்க மக்கள் உறுதிஏற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பூமித்தாயை பாதுகாக்கும் வகையில் இயற்கையை நோக்கி மக்கள் திரும்பவேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார்

கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற சிறப்பு கண்காட்சி மற்றும் விவசாய கருத்தரங்கில் மண்வள அட்டைகளை ஆட்சித்தலைவர் டாக்டர் பிரபாகர் பயனாளிகளுக்கு வழங்கினார்

காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பொன்னையா விவசாயிகளிடம் வேளாண் நவீன தொழில் நுட்பங்கள் குறித்து எடுத்துரைத்ததோடு இதுவரை ஒன்றரை லட்சம் விவசாயிகளுக்கு மண்வள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்

ரிசர்வ் வங்கி வங்கிகளுக்கு வழங்கும் கடனுக்கான வட்டி விகிதத்தில் எந்த மாற்றமும் இருக்காது என தெரிகிறது

கும்பகோணம் திருச்சி காரைக்குடி புதுக்கோட்டை மண்டலங்களில் மோட்டார் வாகன விபத்து வழக்குகளுக்கும் இதன்மூலம் தீர்வுபெறலாம் என்று போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் தெரிவித்துள்ளார்

சின்னசாமி பிரதமரின் மலிவு விலை மருந்துகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் அவசியத்தை எடுத்துரைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மோட்டார் சைக்கிள் வழங்குவதற்கான பயனாளிகள் தேர்வு முகாம் நாளை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார் தர்மபுரி மாவட்டத்தில் அனைவருக்கும் கல்வி இயக்கம் சார்பில் ஓமல் நத்தம் அரசுநடுநிலைப்பள்ளியில் நகர்புற மற்றும் ஊரக பள்ளி மாணாக்கர் பரிவர்த்தனை திட்டத்தை மாவட்ட கல்வி அலுவலர் திரு பொன்முடி இன்று தொடங்கிவைத்தார்

குற்றாலம் நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் கனமழை காரணமாக பழைய குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது